குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆட்சிக்கே ஆபத்து வந்தாலும் நிறைவேற்ற மாட்டோம் என புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறி உள்ளார்

மோடி குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து காங்கிரஸ் அதன் தோழமைக் இடதுசாரி கட்சிகள் ஆகியவை குழப்பத்தையும் கட்சிகள் வன்முறையையும் பரப்பி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டி உள்ளார் ஜார்கண்ட் மாநிலம் பர்ஹெய்ட் டில் கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர் இந்தக் கட்சிகள் குடியுரிமை சட்டத்தின் பெயரால் முஸ்லீம்களிடையே அச்ச உணர்வை ஏற்படுத்தி வருகின்றன என்றும் குற்றம் சாட்டினார் அரசியல் ஆதாயத்திற்காக காங்கிரசும் அதன் தோழமைக் கட்சிகளும் முஸ்லீம்களை தாண்டி விடுவதாக அவர் குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்த போது தான் சட்ட விரோத ஊடுறுவல் காரர்கள் அதிக எண்ணிக்கையில் இந்தியாவிற்குள் நுழைந்தனர் என்றும் அவர்களை காங்கிரஸ் கட்சி வாக்கு வங்கி அரசியலுக்காக பயன்படுத்துகிறது என்றும் கூறினார் மக்களை பிளவுபடுத்தி நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தும் சுயநலக்காரர்களை அனுமதிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் குடியுரிமை திருத்த சட்டம் எந்த ஒரு இந்தியக் குடிமகனையும் அவர் எந்த மதத்தைச் சார்ந்தவராக இருந்தாலும் பாதிக்காது என்றும் எனவே யாரும் அந்த சட்டத்தை பற்றி கவலைப்படத் தேவையில்லை என்றும் திரு மோடி கூறினார் நிர்மலா சீத்தாராமன் அடுத்த நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் தொடர்பாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் இன்று டெல்லியில் தொழில் வர்த்தகம் சேவைகள் ஆகிய துறைகளைச் சேர்ந்தவர்களுடன் கலந்தாலோசனை நடத்தினார் தனியார் முதலீட்டை பாதிக்க கூடிய ஒழுங்குமுறை சூழல் அதிகரித்து வர்த்தக தடைகளுக்கு இடையே ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் தொழில் உற்பத்தி மற்றும் தகவல் தொழில் நுட்பத் துறை சார்ந்த சேவைகள் ஆகியவை இந்த கலந்துரையாடவில் இடம் பெற்றன எளிதாக தொழிலை நடத்துவது தொடர்பான பல்வேறு பரிந்துரைகளை தொழில் மற்றும் வர்த்தக துறையினர் இந்தக் கூட்டத்தில் வழங்கினர் இதற்கிடையே காணொளி காட்சி மூலம் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய நிதியமைச்சர் சரக்கு மற்றும் சேவை வரி விஷயத்தில் மாநிலங்களுக்கு இழப்பீடு வழங்குவதில் இருந்து மத்திய அரசு ஒருபோதும் பின்வாங்காது என்று உறுதிப்பட தெரிவித்தார் தற்போதைய தாமதத்திற்கு காரணம் சற்றே வரிவசூல் குறைந்திருந்ததே காரணம் என்றும் இதனால் மாநில அரசுகள் கவலைப்பட அவசியம் இல்லை என்றும் அவர் மேலும் கூறினார் பிரமோஸ் இந்தியா இன்று தரையில் இருந்து தாக்க கூடிய பிரமோஸ் ஏவுகணை மேம்பாட்டு சோதனையை வெற்றிகரமாக நடத்தியது ஒடிசா கடற்கரைக்கு அப்பால் சந்தீப்பூர் சோதனை களத்தில் இருந்து இன்று காலை இந்த ஏவுகணை செலுத்தப்பட்டது இந்த ஏவுகணை அதற்குரிய பாதையில் சரியாக பயனித்தது என்று பாதுகாப்பு ஆய்வு மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் டிஆர்டிஓ தெரிவித்தது

கைது செய்யப்பட்டவர்கள் மாணவர்கள் இல்லை அவர்கள் அனைவரும் குற்றப் பின்னணி உடைய நபர்கள் என்று தெரிவித்துள்ளனர் நேற்று இரவில் நடத்தப்பட்ட திடர் சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர் செங்கார் உன்னாவ் பாலியல் வன்கொடுமை தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள உத்தரபிரதேச மாநில சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் பாஜக உறுப்பினருமான குர்தீப்சிங் செங்காருக்கான தண்டனை காலம் குறித்த விசாரணையை டெல்லி நீதிமன்றம் இன்று ஒத்தி வைத்தது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பாக செங்காரின் நிதிநிலைமைய ஆய்வு செய்வதற்காக அவர் தேர்தலின் போது சமர்பித்த வேட்புமனுக்களை தாக்கல் செய்யுமாறு நீதிமன்றம் கேட்டுக் கொண்டது

இவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் இதற்கிடையே செங்காருக்கு ஆயுள் தண்டனை விதிக்க வேண்டுமென்று வழக்கு விசாரணையின் போது சிபிஐ கோரிக்கை வைத்தது ஜார்கண்ட் ஜார்கண்ட் சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரம் உச்சகட்டத்தை அடைந்துள்ளது பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று சாகப் கஞ்ச் மாவட்டத்தில் தேர்தல் பேரணி ஒன்றில் உரையாற்றினார் ஜார்கண்ட் முக்தி மோட்சா தலைவர் திரு சிபுசோரன் மற்றும் ஜார்கண்ட் விகாஸ் மோர்ச்சா தலைவர் திரு பாபுலால் மாரண்டி பொதுக் கூட்டம் ஒன்றில் பேசினர் ராஷ்டிரிய ஜனதா தளம் இடதுசாரி கட்சிகள் ஆகியவற்றின் தலைவர்களும் தங்களது கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதாவு தாக் கோரி பேரணிகளில் கலந்து கொண்டனர் மீனவர்கள் கச்சத்தீவு அருகே கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் வலைகளை சேதப்படுத்தி அவர்களை அடித்து விரட்டி உள்ளனர்

மருத்துவர் ராமதாஸ் மக்களவை தொகுதிகள் மற்றும் சட்டப்பேரவைத் தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டுமென பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தி உள்ளார் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்கள் பாதிக்கப்படாமல் இருக்க தற்போதை விகிதாசாரத்தின் அடிப்படையில் தொகுதிகளின் எண்ணிக்கை உயர்த்தப்பட வேண்டுமென திரு ராமதாஸ் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் மக்களவை உறுப்பினரின் எண்ணிக்கை ஆயிரமாக உயர்த்தப்பட வேண்டுமென்ற முன்னாள் குடியரசு தலைவர் திரு பிரணாப்முகர்ஜியின் ஆலோசனையை அவர் வரவேற்றுள்ளார் பாண்டி திமுக குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்ததற்காக மத்திய அரசைக் கண்டித்து திமுக இன்று புதுச்சேரியில் போராட்டம் நடத்தியது கட்சியின் தெற்குபகுதி ஒருங்கிணைப்பாளர் திரு ஆர் சிவா முதலியார் பேட்டையில் போராட்டத்தில் ஈடுபட்டார் திமுக வின் வடக்கு பகுதி ஒருங்கிணைப்பாளர் தலைமை தபால் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்திற்கு தலைமை தாங்கினார் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுப் பேசிய புதுச்சேரி முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி ஆட்சிக்கே ஆபத்து வந்தாலும் குடியுரிமை திருத்த சட்டத்தை நிறைவேற்ற மாட்டோம் என்று தெரிவித்தார் இந்த சட்டத்தின் மூலம் மக்களை பிரித்தாள மத்திய பிஜேபி அரசு முயல்வதாக அவர் குற்றம்சாட்டினார் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு திருச்சி சிவா பேசுகையில் மக்களுக்கு நிறைவேற்றும்போது அதனை தடுக்கும் அரணாக நீதிமன்றங்கள் உள்ளது என்றும் இந்த சட்டத்தை எதிர்த்து திமுக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருப்பதாகவும் தெரிவித்தார்

இந்தக் கூட்டத்திற்கு திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் தலைமை வகிப்பார் என திமுக வின் அறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது புதுச்சேரி அமைச்சரவை புதுச்சேரியில் அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி தலைமையில் நேற்று இரவு நடைபெற்றது எனினும் கூட்டம் துவங்கிய ஒருசில நிமிடங்களிலேயே அது முடிவடைந்தது இந்தக் கூட்டத்தில் அமைச்சர்கள் தலைமைச் செயலாளர் மற்ற துறை செயலர்கள் பங்கேற்றனர்

சுவாமி நாதன் புதுச்சேரியில் பிளாஸ்டிக் பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட தடையை அமல்படுத்த உடனடி நடவடிக்கைகள் எடுக்குமாறு புதுவை மாநில பிஜேபி தலைவர் திரு வி சுவாமிநாதன் மாநில அரசை வலியுறுத்தி உள்ளார் புதுவையில் மாதந்தோறும் ஆயிரம் டன் பிளாஸ்டிக் பொருட்கள் விற்கப்படுவதாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார்

இந்த நிலை தொடருமானால் தமது கட்சி பிளாஸ்டிக் மீதான தடையை அமல்படுத்தக் கோரி போராட்டம் நடத்தும் என்று தெரிவித்தார்

மீட்டர் மழை பெய்துள்ளது

அவற்றில் பெரும்பான்மையான குளங்களில் தற்போது தண்ணீர் இருப்பதாக மாவட்ட ஆட்சி தலைவர் டாக்டர் அருண் தெரிவித்துள்ளார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள்